பிரதமர் திரு நரேந்திரமோடி தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கோவிட் தடுப்பு பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு

பழனிச்சாமியிடம் தொலைபேசி மூலம் இன்று கேட்டறிந்தார்

அருங்காட்சியகத்திற்கு முதலமைச்சர் காணொலிகாட்சி மூலம் நாளை அடிக்கல் நாட்டுகிறார்

இனி விரிவான செய்திகள்

நரேந்திரமோடி தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கோவிட் தடுப்பு பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு

எடப்பாடி கே

அருங்காட்சியகப் பொருட்களை காட்சிப் படுத்துவதற்காக இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளதாக தமிழ்வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார்

வருமான வரி நாடுமுழுவதும் பொதுமக்கள் தங்களது வருமான வரியை ஆன்லைன் மூலம் செலுத்துவதற்கான இ முகாம்கள் நாளை தொடங்கப்பட உள்ளதாக மத்திய நேரடி வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது

என்ற புதிய படிவத்தை வருமான வரித்துறை அறிமுகப்படுத்தி உள்ளது இதன்மூலம் துரிதமாகவும் சரியான முறையிலும் பல்வேறு பிரிவுகளில் செலவழித்த நிதி பறிமாற்றங்களை பதிவுசெய்ய முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மேலும் திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்துக் கோட்டங்களிலும் ஊரக சுகாதார மையங்கள் மூலம் நடைபெறும் காய்ச்சல் சிறப்பு முகாமை பொதுமக்கள் தாமாக முன்வந்து பரிசோதனை செய்துகொள்ள வேண்டுமென மாநகர ஆணையர் திரு

இதனையடுத்து மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் கடைகள் வர்த்தக நிறுவனங்கள் வணிக வளாகங்கள் உள்ளிட்டவைகள் மூடப்பட்டுள்ளன வாடகை வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் இயக்கப்படாததால் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன இருப்பினும் பால் மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய கடைகள் மட்டும் திறக்கப்பட்டுள்ளன மருத்துவமனைகள் வழக்கம்போல் செயல்படுகின்றன அத்தியாவசிய தேவையின்றி வெளியே வரும் வாகனங்களை பறிமுதல் செய்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன அவசர மருந்து தேவைகளுக்கு மட்டும் தனியார் வாகனங்களை பயன்படுத்திக் கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் அத்தியாவசிய தேவையின்றி வெளியே சுற்றுபவர்கள் மீது பேரிடர் மேலாண்மை சட்டம் கொள்ளை நோய் தடுப்புச் சட்டம் ஆகியவற்றின் கீழ் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு மெகராஜ் எச்சரித்துள்ளார்

அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் நடமாட்டத்தை தடுக்கும் வகையில் காவல்துறையினர் பல்வேறு பகுதிகளில் வாகனச் சோதனை மற்றும் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர் நெல்லை மாவட்டத்தில் முழு ஊரடங்கு காரணமாக சந்தைகளும் கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காந்திரோடு காமராஜர் வீதி நெல்லுக்கார வீதி உள்ளிட்ட பகுதிகளில் வாகனப் போக்குவரத்து இல்லாததால் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன

மாவட்டம் முழுவதும் உள்ளாட்சி அமைப்பு ஊழியர்கள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கண்காணிப்புப் பணிகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை நாளை கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி இராமேஸ்வரம் அக்னி தீர்த்தக் கரையில் பொதுமக்கள் தர்ப்பணம் செய்ய வரவேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது

நோய் தொற்று அச்சுறுத்தல் காரணமாக இதில் கலந்து கொள்ள பக்தர்களுக்கு அனுமதி இல்லை

மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் தெரிவித்துள்ளது

இந்நிலையில் கர்நாடகத்தில் பெய்துவரும் மழை காரணமாக அம்மாநில அணைகளிலிருந்து திறந்து விடப்படும் தண்ணீரின் அளவு அதிகரித்துள்ளது